ஆகியவற்றிலிருந்து வெளியேற தான் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

தில்லி நீதிமன்றம் மீண்டும் ஒத்திவைத்துள்ளது

பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகூ தெரிவித்துள்ளார்

உலக தலைவர்களில் சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பின் தொடர்பவர்களை பெற்றுள்ளவர் பிரதமர் மோதி என்பது குறிப்பிடத்தக்கது

டுவிட்டரில் இந்தியாவில் மிக அதிகஅளவில் பின்தொடரப்படும் தலைவராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார்

அப்போது வெகு சில தலைவர்களே டுவிட்டரில் இணைந்திருந்தனர் உலக தலைவர்களில் ஐந்து கோடி பேர் பின்தொடரும் மூன்றாவது பெரிய தலைவராக திரு மோடி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திரு பராக் ஒபாமா மற்றும் திரு டொனால்டு டிரம்ப் ஆகியோர் டுவிட்டரில் முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளனர் நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள இரண்டு புதிய நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர் ஒருவர் புதுதில்லியில் இருந்தும் மற்றொருவருர் தெலங்கானாவை சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது தில்லியைச் சேர்ந்தவர் இத்தாலிக்கு பயணம் மேற்கொண்டதாகவும் தெலங்கானாவைச் சேர்ந்தவர் துபாயிக்கு சென்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரது உடல் நிலையும் சீராக இருப்பதாகவும் இருவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஜப்பான் தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்த்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடையே பேசிய அவர் காய்ச்சல் தொண்டைப் புண் சுவாசக்கோளாறுகள் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அச்சம் கொள்ளத்தேவையில்லை எனவும் அருகில் உள்ள மருத்துவமனையை அனுகுமாறும் அறிவுத்தியுள்ளார்

ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருவதாகவும் அங்குள்ள இந்தியர்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை இந்திய துதரகம் வாயிலாக வழங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் கொரோனா வைரஸ் பாதிப்பை சமாளிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகக் கூறிய திரு ஹர்ஷ்வர்த்தன் தேவையாள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் குழு நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார் இத்தாலி மற்றும் ஈரான் நாட்டிலிருந்து வரும் விமான பயணிகள் அனைவரும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக விமானப் போக்குவரத்துத் துறை தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் சீனா ஹாங்காங் ஜப்பாள் தென்கொரியா தாய்லாந்து சிங்கப்பூர் நேபாள் இந்தோனேஷியா வியட்நாம் மற்றும் மலேசியா ஆகிய பத்து நாடுகளில் இருந்து வரும் விமானப்பயணிகள் கொரோனா வைரஸ் சோதனைக்கு ஏற்கெனவே உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக இத்தாலி ஈரான் நாட்டிலிருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் இந்த பரிசோதனை விமான நிலையங்களில் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பிரச்சினை எழுப்பி அமளியில் ாடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்று ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவை நேற்று பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டது உறுப்பினா்கள் அவையின் மாண்பைக் காக்க வேண்டுமென்று மக்களவைத் தலைவா் திரு ஓம் பிர்வா வேண்டுகோள் விடுத்தார் எளினும் அமளி தொடர்ந்ததை அடுத்து மக்களவைத் தலைவர் அவையை ஒத்திவைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தில்லி கலவரங்களுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமென்று உறுப்பினர்கள் வலியுறுத்தி அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று கோஷம் எழுப்பினர் இதே பிரச்சினை மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது நேற்று காலையில் ஒரு முறை ஒத்திவைக்கப்பட்டு பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்களான காங்கிரஸ் திரிணமுல் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து தில்லி கலவரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டுமென்று மாநிலங்களவைத் தலைவரின் இருக்கை அருகே சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலங்களவைத் துணைத்தலைவா் திரு ஹரிவன்ஸ் தில்லியின் பல பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி இருப்பதாகவும் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்தார்

நிர்பயா பாலியல் வன்முறை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நான்கு பேரின் தண்டனை நிறைவேற்றப்படுவது அடுத்த உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக தில்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இன்று காலை தூக்குத்தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் நீதிமன்றம் நேற்று மாலை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கூடுதல் செஷன் நீதிபதி திரு தர்மேந்தர் ராணா குற்றவாளி பவனின் கருணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் துக்குதண்டனை நிறைவேற்ற முடியாது என்று அவர் தெரிவித்தார் இதனிடையே இந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி பவன் குப்தாவின் மறு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று நிராகரித்தது இந்த வழக்கை விசாரித்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமா்வு வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் மறு சீராய்வு செய்ய அவசியமில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றக் கோரி பவள் குப்தா மனு தாக்கல் செய்திருந்தாா் இதனிடையே குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்திடம் பவன் குப்தா மீண்டும் கருணை மனு தாக்கல் செய்துள்ளதாக அவருடைய வழக்கறிஞர் கூறியுள்ளார்

தலைநகர் தில்லியில் அமைதி நிலவி வருவதாகவும் வேறு எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் தொடர்ந்து ஆறாவது நாளாக அங்கு நடைபெறவில்லை என்று தில்லி காவல்துறை ஆணையர் திரு எஸ் என் ஸ்ரீவத்ஸவா நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த கலவரம் தொடர்பாக பரப்பப்படும் வீண்வதந்திகளை மக்கள் நம்பவேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஞாயிற்றுக்கிழமையன்று வீண் வதந்தியை பரப்பியதாக மேற்கு தில்லியில் உள்ள நிஹால் விஹார் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செப்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார்

தில்லியின் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட கலவரத்தின் வழக்குகள் தொடர்பான தடய அறிவியல் சோதனைகள் ரோஹினியில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்தில் இவ்வழக்கின் முக்கியத்துவம் கருதி ஒரு வார காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது தடய அறிவியல் ஆய்வகத்தின் இயக்குநர் தீபா வர்மா கலவரம் பாதிக்கப்பட்ட பஜன்புரா மற்றும் தயாள்பூர் பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டார் மேலும் அங்கு தடய அறிவியல் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் சோதனைகள் குறித்து ஆய்வு செய்தார் இந்த வழக்கின் தடய அறிவியல் ஆய்வுகள் விரைவில் முடிக்கப்பட்டு உடனடியாக வழக்கை விசாரிக்கும் அமைப்பிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் கூறினார்

இந்த இருவரும் ஆயுதங்களுக்கு உரிமம் வழங்குவது தொடர்பான வழக்கில் சிபிஐ கைது செய்து விசாரித்து வருகிறது

இஸ்ரேலில் நேற்று நடைபெற்ற பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகூ தமது கட்சிக்கு வெற்றி கிட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அந்நாட்டில் தேர்தலுக்குப்பின் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்புகளில் திரு நேத்தன்யாகூ ஆட்சியமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் ஒரே ஆண்டில் மூன்றாவது முறையாக அங்கு தேர்தல் நடைபெறுகிறது கடந்த ஏப்ரல் மற்றும் செப்டம்பரில் நடைபெற்ற தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் மீண்டும் ஒரு தேர்தலை அந்நாட்டு நாடாளுமன்றம் சந்தித்தது நேற்று நடைபெற்ற தேர்தலுக்குப்பின் திரு நேத்தன்யாகூ தனது டுவிட்டர் பதிவில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று குறிப்பிட்டிருந்தார் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் சிரிங்லா நேற்று பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவை டாக்காவில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பிற்குப்பின் பேசிய பிரதமரின் செய்தித்துறை செயலாளர் இசானூல் கரீம் மறைந்த பங்களாதேஷின் முன்னாள் தலைவர் ஷேக் முஜ்பூர் ரஹ்மானின் நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோதி பங்களாதேஷ் வருவது குறித்து கலந்து ஆலோசித்க்கப்பட்டது என்று தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோதி இம்மாத இறுதியில் பங்களாதேஷிற்கு செல்லவிருக்கும் நிலையில் வெளியுறவுத்துறை செயவாளர் திரு சிரிங்லா அங்கு சென்று முன்னேற்பாடுகளை கவனித்து வருவது குறிப்பிடத்தக்கது